ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்ற சுட்டமன்ற அவைத்தலைவர்கள் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார்

இத் வலுவிழந்து புயலாக மாறும் என்றும் இன்று அதிகாலை செய்தியாளர்களிடம் பேசிய வாளிலை ஆய்வு மைய தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவிததார்

புயல் கரையை கடந்த நிலையில் சென்னையிலும் புதுச்சேரியிலும் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது சாலைகளில் விழுந்த மரங்களை தீயணைப்புப் படையினர் அகற்றி வருகின்றனர் இந்த புயலால் புதுச்சேரியில் பெரிய அளவில் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புயலால் சேதமடைந்த பகுதிகளில் போ்கால அடிப்படையில் சீரமைப்புப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் தெிவித்துள்ளார்

மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

புதுச்சேி ஆந்திரபிரதேச மாநிலங்களின் கடலோர பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன

மாநில மற்றும் யூனியன்பிரதேச அரசு நிர்வாகத்துடன் இணைந்து இக்குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட விசாகப்பட்டினத்தில் இருந்து இந்திய கடற்படையின் சுமித்ரா கப்பல் நிவராணப் பொருட்களுடன் வந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பலுடன் ஐஎள்

ஜோதி கப்பலும் இணைந்து நிவாரணப் மற்றும் மீட்புப் பணியில் ஈடுபடவுள்ளன

புயலைத் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியிலும் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நிவர் புயல் காரணமாக திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் இடையிலான சிறப்பு ரயிலும் ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் இடையிலான சிறப்பு ரயிலும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

இருப்பினும் அடையாறு ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் தொடா்ந்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது

பிரகாஷ் கூறியுள்ளார்

மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற குஜராத் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவைத்தலைவர்கள் உரையாற்றுகிறார் நேற்ற குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கிவைத்த இந்த மாநாட்டில் குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கப்யா நாயுடு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா மற்றும பல்வேறு மாநிலங்களின் சட்டப்பேரவை தலைவர்கள் உரையாற்றினர் மூன்றாவது உலக புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிவைத்து உரையாற்றுகிறார் இரண்டு நாட்கள் நடைபெறம் இந்த மாநாட்டில் புதப்பிக்கத்தக்க ளிசக்தி துறையில் முன்னணியில் உள்ள நிறுவனங்கள் சமீபத்திய தொழில்நுட்பங்களை காட்சி படுத்தவுள்ளன

இந்த மாநாட்டைபொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ளரிசக்தித்துறை அமைச்சா் திரு ஆர் கே சிங் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வருவதாகவும் இத்துறையில் இந்தியா முதலீடு செய்ய உலகின் முன்னணி நிறுவனங்கள் ஆர்வமாக இருப்பதாகவும் கூறினார் உலகில் தலைசிறந்த கால்பந்து வீரர் மரடோனா மாரடைப்பால் நேற்று காலமானார்

அர்ஜென்டினாவைச் சேர்ந்த மரடோனா உடல்நலக்குறைவினால் இம்மாத துவக்கத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாா் மருத்துவ பரிசோதனையில் அவரது மூளையில் ரத்த உறைந்திருப்பது தெரியவந்ததை அடுத்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பின்னா் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி ஒயவில் இருந்து வந்த நிலையில் மரடோனோவுக்கு நேற்று திடரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அப்போது உடனிருந்த மருத்துவ பணியாளர்கள் அவசர சிகிச்சை அளித்த போதும் அவர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன

ஐரோப்பாவில் புகழ்பெற்ற பல லீக் அணிகளிலும் இடம்பெற்று புகழ்பெற்ற மரடோனா அர்ஜென்டினா தேசிய கால்பந்து அணிக்கும் முன்னணி கால்பந்து லீக் அணிகளுக்கும் பயிற்சியாளராகவும் செயல்பட்டிருக்கிறார்

வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கா் நேற்று பக்ரைனில் அந்நாட்டின் இளவரசா் சல்மான் பின் அகமத் அல் கலிபா அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீத் ஆகியோரை சந்தித்து பேசினார் நியூசிலாந்து நாடாளுமன்றத்திற்கு தோ்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சோ்ந்த கௌரவ் சர்மா சமஸ்கிருத மொழியில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்டார் இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பை உறுதிபடுத்துவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சா் திரு முரளிதரன் கூறியுள்ளாா்

கோவாவில் நடைபெறும் ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது

கட்டுடல் இந்தியா பள்ளிகள் வாரம் என்ற திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு கிரண் ரிஜுஜு புதுதில்லியில் நேற்று தொடங்கிவைத்தாா் பள்ளி மாணவர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தையும் உடல் ரீதியான செயல்பாடுகளையும் அதிகரிக்கும் நோக்கில் இந்த முன் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இந்திய வில்வித்தை சங்கத்தை தேசிய விளையாட்டு சம்மேளனங்களில் ஒன்றாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் அங்கீகாரித்துள்ளது